நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார்

கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் ஊடகத்துறையினர் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் பிஜேபி எம்பிக்களும் வார இறுதியில் தத்தம் தொகுதிகளுக்குச் சென்று ஊடகத்துறையினரின் உதவியுடன் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்றக் குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார் கொரோனா வைரஸ் நிலவரங்களை எதிர்கொள்ள மாநில அரசுகளின் உதவிகளுடன் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் எடுத்துக் கூறினார்

அடிக்கடி கை கழுவுதல் போன்ற தனிநபர் சுகாதார பழக்கங்களை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

அனைத்து மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளும் அரசு அலுவலகங்களின் நுழைவு வாயிலில் வெப்ப படமெடுப்பு வசதிகளை நிறுவ வேண்டும் என மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சி துறை அறிவுறுத்தியுள்ளது அரசு அலுவலகங்களின் நுழைவு வாயிலில் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான சேனிடைசர் திரவங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வைரஸ் அறிகுறிகள் உள்ளவர்கள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொண்டு தனிமையில் இருக்க வேண்டும் என்றும் அரசு அலுவலகங்கள் இயன்றவரை காணொளி காட்சி மூலம் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊழியர்கள் அவ்வப்போது தொட வாய்ப்புள்ள இடங்கள் உட்பட எல்லா இடங்களையும் அடிக்கடி சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய பணியாளர் துறை கூறியுள்ளது மக்களவையில் கம்பெனிகள் சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது நிதித்துறை இணை அமைச்சர் திரு

அரசின் மசோதாவினால் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சமுகப் பொறுப்புணர்வு நீர்த்துப் போகும் என்று கூறி காங்கிரஸ் திரிணாமுள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மசோதாவை ஆட்சேபித்தனர்

சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சர் திரு

வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை தனிமைப்படுத்தி வைப்பதற்கான அரசு முகாம்களில் போதிய வசதி இல்லாத தால் இவர்கள் தங்களை தாங்களே தனிமைப் படுத்தி வைத்துக்கொள்ள அரசு அனுமதிக்க வேண்டும் என சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் இன்று மக்களவையில் வலியுறுத்தினார் பொது முக்கியத் துவம் வாய்ந்த அவரச பிரச்சனையாக அவையில் அவர் இப்பிரச்சனையை எழுப்பினார் இத்தகைய மற்றொரு பிரச்சனையாக சாத்தனூர் அணையை உடனடியாக தூர் வார வேண்டும் என திருவண்ணாமலை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்னாதுரை அவையில் கோரிக்கை விடுத்தார் திருவண்ணாமலை நகருக்கு முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் சாத்தனூர் அணை ஆரம்பத்தில் இருந்து இதுவரை தூர்வாரப் படவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் நிலவரங்களை எதிர்கொள்ள அனைத்து முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப் பட்டுள்ளதால் சட்டமன்றத்தின் நடப்பு கூட்டத் தொடரை ஒத்தி வைக்க தேவையில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் குறித்து இன்று அவையில் எதிர்கட்சிகள் வெளியிட்ட கவலைகளுக்கு பதில் அளித்த அவர் சட்டமன்றத்திலும் போதிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் எம் எல் ஏக்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த அரசு தயார் என்றும் கூறினார் முன்னதாக எதிர்கட்சித் தலைவர் திரு

க ஸ்டாலின் நிலவரங்கள் குறித்து அவையில் பேசுகையில் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு ஆளான ஒருவர் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சிக்குரியதே என்றாலும் மாநில அரசு கொரோனா வைரஸ் பரிசோதனை வசதிகளை அதிகரித்தல் அவசியம் என்றார்

முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார் புதுச்சேரியில் வணிக வளாகங்கள் திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் உடற்பயிற்சி நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் மூட உத்தரவிடப் பட்டுள்ளதாகவும் மறு உத்தரவு வரும் வரை சண்டே மார்க்கெட் இயங்காது என்றும் அவர் கூறினார் தவிர பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை நடத்தக்கூடாது என்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சோப்பு போட்டு கை கழுவும் வசதிகளை உருவாக்க ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

அதிலிருந்து சிகிச்சைக்கு தேவையான வென்டிலேட்டர் உள்ளிட்ட மருத்துவ கருவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மேலும் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னரே உள்ளே அனுமதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் மருத்துவர்கள் குழுவினர் பரிசோதனை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நாராயணசாமி தெரிவித்தார் கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வு பணிகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆஷா பயன்படுத்தப்படுவார்கள் என்றும் இவர்கள் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு தகவல்களை எடுத்துக்கூற உள்ளதாகவும் அவர் கூறினார் மத வழிபாட்டு தலங்களை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் குறித்து முன்னதாக முதலமைச்சர் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் திரு கமலக்கண்ணன் திரு ஷாஜகான் திரு கந்தசாமி மற்றும் அனைத்து துறை செயலர்கள் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி பல்கலைக் கழகத்தின் அனைத்து படிப்புகளிலும் உள்ளுர் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற திரு

அன்பழகன் வழங்கினார்